உருவாக்கப்படும் என திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மகேந்திரநாத் பாண்டே தெரிவித்துள்ளார்

கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

பலுசிஸ்தானில் பாகிஸ்தான் ஆட்சிக்கு எதிராக செயல்பட்டு வரும் பலுசிஸ்தான் அமைப்பை தடைசெய்ய அமெரிக்கா பரிந்துரைத்துள்ளது

முன்னேறியுள்ளது

புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இதற்காக ஒருங்கிணைந்த திற்ன மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் உலகில் அதிகளவு இளைஞர்கள் இந்தியாவில் உள்ளதாகவும் அவர்களை திறன் மிகுந்தவர்களாக உயர்த்துவதே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் நோக்கம் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார்

இதற்காக தகவல் தொழில்நுட்பத்துறையில் முன்னிலையில் உள்ள நாடுகளுட்ன் இணைந்து இந்தியா செயல்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் எல்லைப்பகுதியில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்காக தீவிர கண்காணிப்பு நடத்தப்பட்டு வருவதாக உள்துறை இணையமைச்சர் திரு ஜி கிஷான் ரெட்டி கூறியுள்ளார் மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்துள்ள அவர் பல்வேறு தொழில் நட்பம் மற்றும் யுக்திகளை பயன்படுத்தி எல்லைப் பகுதிகள் கண்காணிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார் இத்தொடர்பாக சும்பந்தப்பட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு விரிவாக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

மாநிலங்களவையில் இதுதொடர்பாக அவர் அளித்துள்ள பதிலில் பொதுசுகாதார சேவைகளுக்கான அரசு செலவீனம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்றார்

இதனை ஏற்று

போக்குவரத்து துறையில் ஒருங்கிணைந்த வரி விகிதங்கள் குறித்து வடமாநிலங்களை சேர்ந்த போக்குவரத்து துறை அமைச்சர்கள் நேற்று ஆலோசனை நடத்தினா் சத்திஷ்கரில் நடைபெற்ற கூட்டத்தில் பஞ்சாப் அரியானா தில்லி இமாச்சல பிரதேசம் உத்தரபிரதேசம் உள்ளிட்ட வடமாநிலங்களை சேர்ந்த போக்குவரத்து துறை அமைச்சர்கள் கலந்து கொண்டனர் வரி விதித்தலை மேம்படுத்துவதற்காக போக்குவரத்து துறையில் செய்யவேண்டிய மாற்றங்கள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக அரியானா போக்குவரத்து துறை அமைச்சர் திரு கிருஷ்ணன்லால் பன்வார் கூறினார் ஒரு நாட்டின் வளர்ச்சி கல்வியின் மேம்பாட்டை பொறுத்து அமைந்துள்ளதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார்

சமூகத்தில் நிலவும் பிரச்னைகளுக்கு தீர்வுகானும் வகையில் ஆராய்ச்சியாளர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ளவேண்டும் என்றும் நாட்டின் வளர்ச்சியை அதிகரிக்க தங்களது பங்களிப்பை வழங்கவேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார் பயங்கரவாதத்தை தொடர்ந்து கட்டுக்குள் வைத்திருப்பது தொடர்பாக நக்ஸல் நாட்டில் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மாநிலங்களின் தலைமை செயலாளர்கள் மற்றும் காவல்துறை தலைவர்களின் கூட்டத்தை உள்துறை செயவாளர் திரு ராஜூ கௌபா தலைமையில் நடைபெற்றது புதுதில்லியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கடந்த ஐந்தாண்டுகளில் நக்சல் தீவிரவாதத்தால் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் குறித்தும் எதிர்காலத்தில் அவற்றை தடுப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது பலுசிஸ்தானில் பாகிஸ்தான் ஆட்சிக்கு எதிராக செயல்பட்டு வரும் பலுசிஸ்தான் தீவிரவாத அமைப்பை அமெரிக்கா தடைசெய்துள்ளது பலுசிஸ்தான் பகுதியில் ஏற்கனவே பல்வேறு தீவிரவாத தாக்குதல்களை இந்த அமைப்பு நடத்தியுள்ளது இதை தடை செய்யவேண்டுமென பாகிஸ்தான் ஏற்கனவே ஐநாவை வலியுறுத்தியுள்ளது செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை இதுகுறித்து அதிகாரி பொதுமக்களையும் பாதுகாப்பு துறையினரையும் இந்த அமைப்பு குறிவைத்து தாக்கி வருவதாக தெரிவித்துள்ளார்

பிப்ரவரி மாதம் சர்வதேச கடல் எல்லைப்பகுதியில் இந்திய மாலுமிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்தோனேஷியாவில் அவர்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஐகார்த்தாவில் உள்ள இந்திய தூதரகம் கூறியுள்ளது இதுகுறித்து இந்திய அதிகாரிகளின் வலிபுறுத்தலின்பேரில் இந்தோனேஷிய அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் விரைவில் நல்லெண்ண அடிப்படையில் இந்திய மாலுமிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன கஷ்மீர் மலைப்பகுதியில் பானிஹால் குஷிகன்ட் பகுதியில் ரயில் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது

ஏற்கனவே கடந்த வாரம் முசாதாபாதில் இந்த தீவிரவாத இபக்கத்தை சேர்ந்த ஒருவரை காவல்துறை கைது செய்திருந்தது

இந்தியாவில் கடன்பெற்று இங்கிலாந்து தப்பிச் சென்ற விஜய் மல்லையாவை இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கு அனுமதி அளித்த் வண்டன் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து மேல் முறையீடு செய்ய அந்நாட்டு நீதிமன்றம் அவருக்கு அனுமதி அளித்துள்ளது நேற்று நடைபெற்ற விசாரணையின்போது இங்கிலாந்து ராயல் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இந்த விசாரணையை இந்திய அதிகாரிகள் பார்வையிட்டனர்

இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இஙகிலாந்து அணி நியுசிலாந்தை எதிர்த்து விளையாடுகிறது இந்த போட்டியில் வெற்றிபெறும் அணி அரையிறுதிக்கு தகுதிபெறும் என்பதால் இரு அணிகளும் முழு திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்புள்ளது